வுடன் இன்று பேச்சு நடத்துகிறார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி குற்றம்சாட்டியுள்ளார்

முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தாா்

பிரதமர் திரு நரேந்திரமோடி அவரை வரவேற்றார் முன்னதாக பூட்டான் பிரதமர் மகாத்மாகாந்தியின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார் பின்னா் அவரை வெளியுறவுத்துறை அமைச்சா் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் சந்தித்து பேசினாா் பூடான் பிரதமர் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடியுடன் பேச்சு நடத்துகிறார் இந்தியா பூட்டான் இருதரப்பு உறவுகள் உயர்நிலை பரிமாற்றம் மக்களிடையேயான தொடர்பு பொருளாதார மற்றும் வளா்ச்சியில் ஒத்துழழப்பு ஆகிய அம்சங்கள் குறித்து இரு தலைவா்களும் பேச்சு நடத்தவுள்ளன்

இமாச்சல பிரதேச அரசு பதவியேற்று ஒராண்ட நிறைவடைந்ததைபொட்டி தரம்சாவாவில் நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றினார்

விவசாயிகளின் கடன் ரத்து என்ற பெயரால் அவர்களை காங்கிரஸ் கட்சி திசைத்திருப்பி விடுகிறது என்றும் திரு மோடி குற்றம்சாட்டினார் ராணுவ வீரர்களுக்கு ஒரு பதவிக்கு ஒரே ஒய்வூதியம் என்று ஏற்கனவே திசைத்திருப்பியது போன்ற செயல் இது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இஸ்லாமிய மகளிர் திருமண உரிமை பாதுகாப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது

மசோதா மீது எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த திருத்தங்கள் நிராகரிக்கப்பட்டன தவாக் முறையில் அறிவிக்கப்படும் அனைத்து விவாகரத்து நடவடிக்கைகளும் சட்டப்படி செல்லாது என்று இந்த மசோதா தெரிவிக்கிறது இதை மீறி தலாக் முறையில் விவாகரத்து செய்பவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கவும் மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட முஸ்லீம் பெண்கள் பாதுகாப்பு அவசரச் சட்டத்திற்கு மாற்றாக இந்த மசோதா கொண்டவரப்பட்டது மசோதா மீது நடந்த விவாதத்துக்கு பதிலளித்து பேசிய சுட்ட அமைச்சர் திரு ரவிசங்கள் பிரசாத் எந்த ஒரு மதத்தையும் இலக்காகக் கொண்டு இந்த மசோதா கொண்டுவரப்படவில்லை என்றும் பெண்களுக்கு நியாயம் தேடுவதே இதன் நோக்கம் என்றும் கூறினார் எனினும் இந்த பதில் தங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றும் மசோதாவை நாடாளுமன்ற கூட்டு தேர்வுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டுமென்றும் காங்கிரஸ் ராஷ்ட்ரீய ஜனதாதள் தேசிய மாநாடு சமாஜ்வாதி தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் வலியுறுத்தின

இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா கருத்து தெரிவித்துள்ளார் முஸ்லீம் பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக காங்கிரஸ் கட்சியும் இதர கட்சிகளும் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்றும் அவர் கூறினார் இந்திய முஸ்லீம் பெண்களின் உரிமைகளையும் கண்ணியத்தையும் காப்பாற்றும் அற்ப்புதமான தருணம் இது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்ய வர்த்தன் ரத்தோர் தெரிவித்தார் இந்த மசோதாவை தேசிய மகளிர் ஆணையமும் வரவேற்றுள்ளது இத்தகைய சுட்டம் இல்லாததால் முஸ்லீம் பெண்கள் பட்ட துன்பத்தை தாம் நேரில் கண்டுள்ளதாக ஆணையத்தின் தலைவர் ரேகா ச்மா குறிப்பிட்டார் ஜம்மு கஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்புப்படை வீரர்களுக்கும் இடையே நடந்த சண்டையில் ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டார் புல்வாமா மாவட்டத்தில் ராணுவ வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது அவர்கள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி தாக்குதலுக்கு ராணுவ வீரர்கள் பதிவடி கொடுத்தனர் இதில் கொல்லப்பட்ட பயங்கரவாதி யார் என்பது தெரியவில்லை பஞ்சாபில் நாளை நடடபெறவுள்ள பஞ்சாயத்து தேர்தலில் வேட்பாளர்களோ அல்லது இதர நபர்களோ வாக்குச்சாவடிகளுக்கு வெளியே வீடியோ படம் பிடிக்க அம்மாநில தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது சண்டிகரில் நேற்று இதனைத் தெரிவித்த மாநில தேர்தல் ஆணைய செய்தித் தொடர்பாளர் இதற்கென வேறு எந்த அதிகாரியிடமும் அனுமதி பெறத் தேவையில்லை என்று கூறினார் எனினும் வாக்குச்சாவடிக்கு உள்ளே வீடியோ படம் பிடிக்க அனுமதி இல்லை என்றும் அவர் கூறினார் மும்பை திலகர்நகர் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் ஒரு தீயணைப்பு வீரர் ஒருவர் உட்பட இருவர் காயமடைந்தனர்

இந்த தீ அணைக்கப்பட்டு கீழ் தளத்தில் இருந்தவர்கள் தீயணைப்பு வீரர்களால் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் கட்டிடத்தில் பொருத்தப்பட்டிருந்த தீயணைப்பு சாதனங்கள் உரிய நேரத்தில் செயல்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சா திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்ளை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார் இதன் அடையாளமாக ஐந்து குடும்பங்களுக்கு அவர் வேட்டி சேலைகளை வழங்கினார்

எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் அத்தமீறி நடத்தி வரும் தாக்குல் சும்பவங்களுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் தூதரக அதிகாரியை வரவழைத்து இந்த கண்டனம் தெரிவிக்கப்பட்டது எல்லைக்கு அப்பாலிலிருந்து தாக்குதல் நடத்தவும் எல்லையில் ஊடுறுவவும் பாகிஸ்தான் படைகள் ஆதரவு அளிப்பதற்கு இந்திய தரப்பில் அவரிடம் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு பாகிஸ்தான் தனது மண்ணை பயன்படுத்த அனுமதிக்காது என்ற இருதரப்பு உடன்பாட்டை நிறைவேற்றுமாறும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது

அங்குள்ள யோகா அமைப்பின் நூறாவது ஆண்டபொட்டி இந்த விழா இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் அமளி காரணமாக இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன மாநிலங்களவை நாள் முழுமைக்கும் மக்களவை நண்பகல் வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன மாநிலங்களவை கூடிய சற்று நேரத்திலேயே அஇஅதிமுக திமுக தெலுங்குதேசம் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு வந்து அந்தந்த மாநில பிரச்சினைகளை எழுப்பி கோஷமிட்டனர் அவை நடவடிக்கை தொடர்வதற்கு ஒத்துழைக்கும்பறு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் திரு விஜய்கோயல் வேண்டுகோள் விடுத்தாா் காவிரி பிரச்சினை உட்பட உறுப்பினா்கள் எழுப்பும் அனைத்து பிரச்சினைகளையும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று அவர் உறுதியளித்த போதிலும் அவையில் அமைதி திரும்பவில்லை இதையொட்டி அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு நாள் முழுமைக்கும் ஒத்தி வைத்தார் மக்களவையில் ரஃபேல் விமான பேரத்தை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு விட வேண்டுமென்று வலியுறுத்தி காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் அமா்ந்து கோஷம் எழுப்பின் மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் உறுப்பினர்கள் மகளிருக்கு இடஒதுக்கீடு கோரி எழுந்து நின்று வலியுறுத்திக் கொண்டே இருந்தனர் அஇஅதிமுக உறுப்பினா்கள் காவிரி பிரச்சினையையும் தெலுங்கு தேசம் கட்சியினா் தங்கள் மாநிலத்துக்கு உரிய நிதி வழங்கக் கோரியும் அமளியில் ஈடுபட்டனர் அமளிக்கிடையே கேள்வி நேரத்தை தொடர அவைத்தலைவா் திருமதி குமித்ரா மகாஜன் முயன்றபோதிலும் அது வெற்றிபெறாததால் கூட்டத்தை நண்பகல் வரை ஒத்திவைத்தாா் மனித உரிமை மீறப்பட்டால் அதனை புகார் செய்ய தேசிய மனித உரிமை ஆணையம் தொலைபேசி வசதியை ஏற்படுத்தியுள்ளது கட்டணமில்லா இந்த தொலைபேசிய வசதியை ஆணையத்தின் தலைவர் நீதிபதி எச் எல் தத்து தொடங்கி வைத்தார்

இதேபோல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மையம் அமைக்கவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக ஆணையத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதரிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது

இதில் இந்தியா தனது முதல் போட்டியில் தாய்லாந்தை எதிர்கொள்கிறது